நாளை மாலையுடன் நிறைவடைகிறது

மேற்குவங்கத்தில் இன்றுடன் பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ள தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

நீதிபதி திரு பினாக்கி சந்திரகோஷ் இன்று தொடங்கி வைத்தாா்

சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது உளட்டி மலர் கண்காட்சி நாளை தொடங்குகிறது

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிவான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு ஏழாவது மற்றும் இறுதிக்கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது

கொல்கத்தாவில் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா பங்கேற்ற பேரணியின்போது நேரிட்ட வன்முறை சும்பவங்களை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துணை தேர்தல் ஆணையர் திரு சந்திர பூஷன் குமார் தெரிவித்துள்ளார் சாசன பிரிவுகளை பயன்படுத்தி அரசியல் முதல்முறையாக இத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானா்ஜி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான நடவடிக்கை இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு நாள் முன்னதாக முடித்துக் கொள்ளும் அளவிற்கு சுட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படவில்லை என்றும் மம்தா பானா்ஜி கூறியுள்ளார் காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் திமுக உள்ளிட்ட கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை குறை கூறியுள்ளன மேற்குவங்கத்தின் அரசின் நிர்வாகம் முற்றிலும் சீர்குலைந்து இருப்பதாகவும் தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பிஜேபி வலியுறத்தியுள்ளது மத்திய அமைச்சர்கள் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் திரு முக்தர் அபாஸ் நக்வி மற்றும் திரு விஜய்கோயல் ஆகியோர் அடங்கிய குழு தோதல் ஆணையத்திடம் இது தொடா்பாக மனு ஒன்றை அளித்தனர் இதற்கிடையே இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது பிரதமா் திரு நரேந்திரமோடி உத்திரபிரதேசத்தில் தோ்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினாா் மேற்குவங்கத்தில் ஈஸ்வர் சந்த்ரா வித்யாசாஹின் சிலையை திரிணமூல் காங்கிரஸ் கட்சியினர் உடைத்ததாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மேற்குவங்க முதலமைச்சா் செல்வி மம்தா பானா்ஜி சா்வாதிகார போக்கை கடைபிடிப்பதாகவும் அவா் குற்றம்சாட்டினா் பிஜேபி தலைவா் திரு அமித்ஷா வும் காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தியும் அக்கட்சியின் பொதுச்செயலாளா் திருமதி பிரியங்கா காந்தியும் உத்திரபிரதேசத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் மத்தியில் புதிய அரசு அமைவதற்கு காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி முக்கிய பங்கு வகிப்பாா் என்று ராஷ்ட்ரீய ஜனதாதள் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் கூறியிருக்கிறார்

தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெற்று வருவதாகவும் நான்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலிலும் வாக்காளர்கள் தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமென்றும் அஇஅதிமுக வேண்டுகோள் விடுத்துள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாள் திரு எடப்பாடி பழனிசாமியும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அஇஅதிமுக அரசு மக்கள் பணிகளை தொடர்ந்து சிறப்புடன் செயல்படுத்தும் என்று கூறியுள்ளனர் மாநிலத்தில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை என்றும் இதற்கு மாநில அரசு பொறுப்பேற்க வேண்டுமென்றும் திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார் கோவை சூலூரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்று வலியுறுத்தினார் அஇஅதிமுக அரசு பதவியை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்துவதாகவும் பெண்குளுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் புதுவை முதலமைச்சருமான திரு நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் அறிவித்ததைபோல் பிரதமராக திரு ராகுல் காந்தி பதவியேற்பார் என்று கூறினார் தமிழகத்தில் சட்டப்பேரவைதொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஹைட்ரோ காா்பன் திட்டத்தை தடுப்பதற்கு ஆளும் அஇஅதிமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் குற்றம்சாட்டியுள்ளார்

மாநிலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை அதிகரித்து வருவதாகவும் விவசாய பயன்பாட்டிற்கும் குடிநீருக்கும் போதிய திட்டங்கள் செயல்படுத்தப் படவில்லை என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார் உ்வதலை ஒழிக்க மேற்கொள்ளும் நடவடிக்கையின் முக்கிய அம்சமாக புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வோக்பால் அமைப்பின் இணையதளத்தை அந்த அமைப்பின் தலைவர் நீதிபதி திரு பினாக்கி சந்திரகோஷ் இன்று தொடங்கி வைத்தார் ஊழல் தொடர்பான புகாரை அளிப்பதற்கு புதிய படிவங்களை அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளா் நலத்துறை தெரிவித்துள்ளது

புகார் மீதான நடவடிக்கைகளை மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மேற்கொள்ளும் என்றும் மத்திய அரசின் பணியாளர் நலத்துறை இறுதி முடிவு எடுக்கும் என்றும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கக்கோரி தூக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்துக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் இந்திரா பானர்ஜி திரு சஞ்சீவ் கன்னா ஆகியோரைக் கொண்ட அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இவ்வழக்கின் விசாரணை ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் மீது பணி நீக்க நடவடிக்கை உள்ளிட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இது தொடர்பான வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் திரு கார்த்திகேயன் திரு கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தகுதி தேர்வில் பங்கேற்க வேண்டும் என்றும் அதுவரை அவர்கள் மீது பணிநீக்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டனர் பின்னா் இந்த வழக்கு குறித்த விசாரணைய ஜுன் இரண்டாவது வாரத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் ஊட்டியில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மலர் கண்காட்சி நாளை தொடங்குகிறது தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இதனை தொடங்கி வைக்கிறார்

உதகையிலிருந்து மயில்வாகனன் கோடியக்கரை வனவிலங்குகள் சரணாலயத்தில் வறட்சி காரணமாக வனவிலங்குகள் காட்டை விட்டு வெளியே செல்லாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வறட்சியை சமாளிக்கும் விதமாக டேங்கர் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நடிகுரங்கு குதிரை மயில் காட்டுப்பன்றி உள்ளிட்ட ஆறாபிரத்துக்கும் மேற்பட்ட வனவிவங்குகள் உள்ளன இந்நிலையில வனவிவங்குகள் சாணாவயம் கஜ புயலினால் கடும் சேதமடைந்தக ஆங்கிருந்த மாங்கள் பலவும் வேரோடு சாய்ந்தன மாங்கள் குறற்ததால் அங்கு கற்போது கடும் கோடை நிலவுகிறது

இந்நிலையில் வளவிலங்குகள் காட்டைவிட்டு சென்றுவிடாமல் தடுப்பதற்காக வனத்தறையினர் நாள்தோறும் டேங்கர் லாரிகள் மூலம் பத்தாயிரம் லிட்டர் ஊற்றி வருகின்றனர்

காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்திபெற்ற வரதராஜபெருமாள் கோவிலில் வைகாசி பிரமோற்சவ விழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது வைகாசி விசாக திருவிழாவையொட்டி திருச்செந்தூர் அருள்மிகு சுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது